நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து அது அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது

காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நீதித்துறையின் மீது பொதுமக்கள் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று தொடங்கிய சா்வதேச நீதித்துறை மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அண்மையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை கட்டிக்காட்டிய பிரதம் நாட்டு மக்கள் அனைவரும் அகுனை இதயபூர்வமாக ஏற்றுக் கொண்டதாகக் குறிப்பிட்டார்

தேசிய நீதித்துறை தகவல் கட்டமைப்பு என்ற இந்த வசதி மூலம் நீதிமன்ற சேவைகள் மேலும் எளிதாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இணையதள குற்றங்கள் நீதித்துறைக்கு புதிய சவாவாக உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார் தகவல் பாதுகாப்பு போன்ற பிரச்சினைகளும் சவாவாக உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் இதளை எதிர்கொள்வதற்கு உரிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் உறுதி செய்திருப்பது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு போப்டே நாட்டின் அரசியல் சாசனம் நீதித்துறையின் தன்னாட்சியை உறுதி செய்திருப்பதாக குறிப்பிட்டார் சட்ட அமைச்சள் திரு ரவிசங்கள் பிரசாத் பேககையில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகத் தெரிவித்தாா் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை இணை அமைச்ச் திரு கிஷண்ரெட்டி கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்புப் படை மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாத செயல்கள் மற்றும் நக்ஸவைட் வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் விமாள நிலையங்களில் மத்திய தொழில் பாதுகா்பபுப் படையினா் ஆற்றி வரும் பணி பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அமைச்சர் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் அமெரிக்க அதிபர் திரு டொளாஸ்ட் டிரம்ப் இரண்டு நாள் அரசுமுறைப்பயணமாக நாளை மறுநாள் இந்தியா வருகிறார் முதலில் அகமதாபாத்திற்கு செல்லும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபரை வரவேற்கும் வகையில் சாலையின் இருபுறங்களிலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன

இதற்கிடையே அமெரிக்க அதிபரின் பயணம் இந்தியாவுடனான வலுவான உறவை எடுத்துரைப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது வாஷிங்டளில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் இரு தலைவர்களுக்கு இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாக குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுள்ள நாடுகளில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் அதிகரித்து வரும் எரிகக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்குத் தேவையான அளைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களுக்கு எதிராக அந்நாட்டு அரக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்காத வரை இந்தியாவுடன் பேச்சுவார்தையை நடத்த இபவாது என்று அமெிக்க கூறியுள்ளது தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தாள் எடுக்கும் உறுதியான நடவடிக்கையை பொறுத்தே பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் குறைந்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்பதே அமெரிக்க அதிபரின் விருப்பம் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் லக்ஷர் ஈ தொய்பா வை சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அனந்த்நாக் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை கற்றி வளைத்தனர் அப்போது இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இதில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தமிழக சுட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சுட்டத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளாா் இதனை அடுத்து இந்த சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள வேளாண் நிலங்களை பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பத்மஸீ சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தாா்

துணை முதலமைச்சன் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் பவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவிால் உயர்கல்வி பயின்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்ச்சி விகிதத்திலும் தமிழக மாணவர்கள் முதலிடத்தில் உள்ளதாகக் கூறினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மாநில அரக உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சா் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாநில அரசின் மூன்று ஆண்டு சாதனை குறித்த புகைப்பட கண்காட்சியையும் திரு கே பி அன்பழகன் திறந்து வைத்தார் சர்வதேச வாழை கருத்தரங்கு இன்று திருச்சியில் தொடங்குகிறது

இதனையொட்டி தேசிய வாழை கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ளதாக அந்த மையத்தின் இயக்குநர் டாக்டர் உமா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இந்த தேசிய வாழை கண்காட்சிபில் தமிழ்நாடு கேரளா

முதலில் பெய்ஜிங் உள்ளிட்ட மூன்று மாகாணங்களை மட்டுமே ஆய்வு செய்திருநத இந்த குழு தற்போது ஹுபே மாகாணத்திலும் ஆய்வு செய்யவுள்ளது இதற்கான அனுமதியை சீன அரசு வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகள் ஒடிஸா மாநிலம் கட்டாக்கில் இன்று தொடங்குகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இப்போட்டிகளை தொடங்கி வைக்கிறார்

ரவிக்குமா் மற்றும் பஜ்ரங் புனியா தத்தம் பிரிவுகளில் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

வெலிங்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வாட்லிங் ஒன்பது ரன்னுடன் களத்தில் உள்ளா்

புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது

ஹங்கேரியன் டபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தியன் சரத் கமல் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று பெங்களுரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது